உரையாற்றுகிறார்

வகையில் பேச்சு வார்த்தைகளும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது

மத்திய அரசின் அனைத்துத் துறைகளும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை செலவின அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் கேரளாவில் பாலா தொகுதியில் இடதுசாரி ஜனநாயக முன்னணியும் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீாபூரில் பிஜேபியும் வெற்றி பெற்றுள்ளன

ஒற்றையர் பிரிவில் காஷ்யப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

இரவு எட்டு மணிக்கு மேல் பிரதமர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது வறுமை ஒழிப்பு குறைந்த செலவில் சுகாதார வசதி பருவநிலை மாற்றம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை போன்ற மத்திய அரசின் சாதனைகள் பிரதமரின் உரையில் முக்கிய இடம்பெறும் என்று தெரிகிறது தமது உரைக்கு பின்னர் அங்கு ஐநா வளாகத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்களை பிரதமர் சந்திக்கவுள்ளார் பின்னர் பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளின் பிரதமர்களை திரு மோடி சந்திக்கிறார் வளைகுடா மண்டலப் பகுதியில் அமைதியையும் அரசியல் நிலைபாட்டையும் உறுதி செய்யும் வகையில் பேச்சு வார்த்தைகளும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது நியூயா்க்கில் ஈரானிய அதிபர் ஹசன் ருகானியுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி பேசிய பின் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அமைதியையும் நம்பிக்கையையும் வளா்க்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்தியா உதவிக்கரம் நீட்டும் என்று தெரிவித்தாா் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேககையில் இரு தலைவா்களும் இரு தூப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக தெிவித்தாா் பாதுகாப்டு தொழில் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் நவீள தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலும் நாட்டின் பாதுகாப்பு தேவையையும் உள்நாட்டு பாதுகாப்பு தொழிலை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சா் திரு ஸ்ரீபத் நாயக் தெிவித்துள்ளாா் புதுதில்லி இந்திய தொழில்நுட்பகழகத்தில் நடைபெற்று வரும் பாதுகாப்புத்துறை பொருட்காட்சியில் உற்பத்திக்கான இந்தியா அரங்கை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் இத்திட்டத்தின் பயனாக பாதுகாப்பு தொழிலில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருப்பதாக தெரிவித்தாா் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அமைச்சா் இதனால் சிறு தொழில் துறையில் கூடுதவான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவித்தாா் நாட்டின் பாதுகாப்புத் தொழிலில் வளர்ச்சியில் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என்று திரு ஸ்ரீபத் நாயக் குறிப்பிட்டார் மத்திய அரசின் அனைத்துத் துறைகளும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தயாரிக்கும் மூலதன செலவினம் குறித்த அறிக்கையை நிதியமைச்சகத்திற்கு அனுப்பிவைக்குமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சக செயலர்களையும் நிதி ஆலோசகர்களையும் சந்திதது இது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தபாரிக்கப்படும் அறிக்கையை அடுத்த ஒராண்டுக்கு அனுப்பி வைக்குமாறும் செலவினங்கள் குறித்த மதிப்பீடுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசுத் துறைகளுக்கு வழங்கப்படும் கேவைகளுக்கான கட்டண பாக்கி வைக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறு அவர் வலியுறுத்தினார் அரசின் மூலதள செலவினம் திருப்திகரமாக உள்ளதாக கூறிய அவர் பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் இயங்கும் பொதுத் துறை நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் நாளை ஆவோசனை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் நான்கு மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டு தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கேரள மாநிலம் பாலா சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தோதலில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி வேட்பாள் திரு

உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீாபூர் தொகுதியை பிஜேபி தக்க வைத்துக் கொண்டுள்ளது

நீக்கப்பட்டதை எதிர்த்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடாக் பகுதிகளில் பொருளாதாரம் மற்றும் விவசாயத்திற்கு உத்தேவகம் கிடைத்திருப்பதாக வேளாண்துறை இணையமைச்ச் திரு கைலாஷ் சவுத்ரி தெரிவித்துள்ளாா் ஜம்மு பகுதியில் அமைந்துள்ள ராம்பன் என்ற இடத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் மக்கள் வளர்ச்சியை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறினார்

அனைத்து மாவட்டங்களிலும் இத்தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட உள்ளன

இவர்கள் உரிய ஆதாரங்களுடன் இந்த தீர்ப்பாயங்களை அனுகி தங்களது பெயர்களை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் பேரில் சேர்த்துக் கொள்வதற்கு வழி ஏற்பட்டுள்ளது உலக சுற்றுவா தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன

சுற்றுவாவில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான சிறந்த மாநில விருது ஆந்திர பிரதேசத்துக்கு அளிக்கப்பட்டது சாகச சுற்றுவா பிரிவிற்கான விருதினை கோவாவும் மத்தியப் பிரதேசமும் கூட்டாக பெற்றன இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு இந்தியாவிற்கு அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருவதாக குறிப்பிட்டார் இத்தினத்தையோட்டி தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு கற்றுவாத் தலங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன கேலத்தில் தாரை தப்பட்டை முழங்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழக கற்றுலாத்துறையில் சேலம் மாவட்டம் சிறந்த மாவட்டமாக உருவாகுவதற்கு தேவையான அனைத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் கற்றுலாத் துறை சார்பில் கற்றுவாவும் வேலை வாய்ப்பும் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலம் என்னும் தலைப்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அரியலூரில் கற்றுவா தினத்தையொட்டி தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணியை அம்மாவட்ட ஆட்சியர் டாக்டர் வினய் தொடங்கி வைத்தார் கள்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன கற்றுலாப் பயணிகளுக்கு சங்குமாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது உதகமண்டலத்தில் சுற்றுவா தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கற்றுலாப் பயணிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விடுமுறை நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் சவுதி அரேபியா முதன் முறையாக சுற்றலா விசாக்களை வழங்க உள்ளது

வெளிநாடுகளில் இருந்து வரும் பெண்களுக்கான உடை கட்டுப்பாடும் தளர்த்தப்படும் என அவர் கூறினார்

விளையாட்டுச் செய்திகள் கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் காஷியப் தகுதி பெற்றுள்ளார்